பிரதமர் திரு நரேந்திர மோடிஇன்று தொடங்கி வைக்கிறார்

ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காள இடைத்தேர்தல் குறித்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பொருளாதாரத்தின் பல்வேறு பிரிவுகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதற்கு தமது நாடு முக்கியத்துவம் அளித்து வருவதாக போர்ச்சுக்கல் அதிபர் கூறியுள்ளார் மணிலாவில் நடைபெற்ற ஆசிய பேட்மிண்டன் குழு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி வெண்கலப்பதக்கம் வென்றது

ப்ரீ ஐகத்குரு விஸ்வாரதியா குருக்குலத்தின் நூற்றாண்டு விழா நிறைவு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் வேத ஆராய்ச்சிப் பிரிவுக்கான மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா நினைவு மையம் மற்றும் அவரது சிலையை நாட்டிற்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கைவினைப்பொருட்களுக்கு நேரடியாக சர்வதேச சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இரண்டு நாள் கண்காட்சியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்

துணை நிலை ஆளுநர் திரு அளில் பைஜால் அவருக்கு பதவிப்பிரமாணமும் ரகசியகாப்பு பிராமணமும் செய்து வைக்கிறார் அவருடன் திரு மணிஷ் சிசோடியா திரு சத்தியேந்தர் ஜெய்ன் திரு கோபால் ராய் திரு கைவாஸ் கெலாட் திரு இம்ரான் ஹுசைள் திரு ராஜேந்திர கௌதம் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பழங்குடியின கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் அதனை மேம்படுத்தும் பணிகளில் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளும் பங்கேற்க வேண்டும் என்று குடியரகத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் மத்தியப்பிரதேச மாநிலம் ராம் நகரில் நடைபெற்ற ஆதிவாசி மகோத்சவ் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பழங்குடியின மக்களின் கல்வித்ததரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார் இடம்பெயரும் வனவிலங்குகளை பாதுகாப்பது தொடர்பான மாநாடு நாளை தொடங்குகிறது முன்னதாக இம்மாநாட்டில் கலந்து கொள்ளும் நாடுகளின் பிரதிநிதிகள் இடையே இன்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் உரையாற்றுகிறார் காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது இடம்பெயரும் வனவிலங்குகள் நாடுகளை இணைக்கிறது இதனை வரவேற்போம் என்ற தலைப்பில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது சமூகத்தின் நன்மைக்காக இந்திய மொழிகளில் டிஜிட்டல் நடவடிக்கைகளை அதிக அளவில் உருவாக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் ஜபல்பூரில் பண்டிட் துவாரகா பிரசாத் மிஸ்ரா இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவன மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே உரையாற்றிய அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பலன் மற்றும் மின்னு ஆளுகை நாட்டின் கடைக்கோடியில் பகுதியில் உள்ளவர்களையும் சென்றடைய வேண்டுமெனில் அவை இந்திய மொழிகளில் இருக்க வேண்டும் என்றார் இந்திய மொழிகளில் டிஜிட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது சுமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் ஆற்ற வேண்டிய டிஜிட்டல் சமூகக் கடமை என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா ஐரோப்பிய யூளியன் நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு வலுப்படுத்துவது அவசியம் குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் ஜெர்மனி நாட்டில் முனிச் நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர் இரு தரப்புக்கும் இடையேயான ஒத்துழைப்பிற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதுகுறித்து விவாதிக்கப்படவேண்டும் என்றும் கூறினார் போக்குவரத்து தொழில்நுட்பம் சர்வதேச சட்டவிதிகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் நாளை பிரஸ்ஸல்சில் நடைபெறவுள்ள ஐரோப்பிய யூனியனில் வெளியுறவுத்துறை விவகார கூட்டுக் கூட்டத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்கவுள்ளார்

புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவா் மூலதன சந்தை உள்நாட்டு சேமிப்பை நீண்டகால நிதி சொத்துக்களாக மாற்றியுள்ளது என்றும் இதனால் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் அது முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தல் குறித்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது

இறுதி கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார்

அந்த யூளியன் பிரதேசத்தின் கைவினைப்பொருட்கள் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து கலைஞர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

தரை விரிப்பு மூங்கில் வேலைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு தயாரிப்பு கலைஞர்கள் இதில் பங்கேற்கவுள்ளனர்

மும்பையில் நடைபெற்ற இந்திய போர்ச்சுக்கல் வர்த்தக கூட்டமைப்பில் பேசிய அவர் உலகில் சக்திமிக்க சமூக பொருளாதார மற்றும் ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறினார் உலகில் அமைதி சுதந்திரம் நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றுக்காக இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதாக போர்ச்சுக்கல் அதிபர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பொருளாதார வளர்ச்சி ப முதவீடு தொழில்துறை மற்றும் புதிய கண்டுபிடிப்பில் இந்தியாவும் போர்க்கக்கலும் கவனம் செலுத்துவதாக கூறினார் போர்ச்சுக்கல் நாட்டின் பல்வேறு துறை வர்த்தக பிரதிநிதிகளுடனும் திரு பியூஷ் கோயல் விவாதித்தார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மகாராஷ்ட்ர மாநில விதர்பா பகுதியில் ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பகுதியில் கிடைக்கும் மூலப்பொருட்கள் மனித வளம் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் நேற்று இரவு நேரிட்ட சாலை விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பவர் காயமடைந்தனர்

உடுப்பி மாவட்டம் முல்நூர் பகுதியில் சாலையோரத்தில் இருந்த பாராங்கல்லில் மோதியதில் இவ்விபத்து நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஆசிய கண்டத்திற்கு வெளியே முதல் முறையாக பிரான்ஸ் நாட்டில் கொரோனா வைரஸால் ஒருவர் உயிரிழந்தார் இதற்கிடையே நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக சீன மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்து வருகிறது

சவுதி அரேபியா கூட்டுப்படைகளுக்கு சொந்தமான விமானம் ஏமன் நாட்டில் விபத்துக்குள்ளானது இதனை சவுதி அரேபியா கூட்டுப்படையின் செய்தித் தொடர்பாளர் உறுதி செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டொர்னாடோ ரக போர் விமானம் ஏமன் நாட்டின் அல் ஜாஃப் என்ற இடத்தில் ரானுவ முகாம் அருகே விழுந்ததாக கூறப்பட்டுள்ளது இவ்விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ஹவுதி புரட்சிப்படையினர் கூறியுள்ளனர்

ஆசிய பேட்மிண்டன் குழு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி வெண்கலப்பதக்கம் வென்றது

இரண்டாவது ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷிய வீரர் ஜொனாதன் கிறிஸ்டி யை வென்றார் முதல் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தோனேஷிய வீரர் ஆன்டனி ஜின்டிங் இந்திய வீரர் சாய் பிரனீத்தை வென்றார் மூன்றாவது ஒற்றையர் போட்டியில் இந்திய வீரர் சுபாங்கர் டே இந்தோனேஷிய வீரர் ஷேஷர் ஹிரனை வென்றார் தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் ஜோஸ்னா சின்னப்பா பட்டம் வென்றார்

ஆடவர் பிரிவில் சவ்ரவ் கோஷல் பட்டம் வென்றார்